வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

அருண்ஜெட்லி மறுத்துள்ளார்

நரேந்திரமோடி புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார்

ஒரு பேச்சாளர் என்ற முறையில் வாஜ்பாய் க்கு இணையாக யாருமே இல்லை என்றும் இந்தியா உருவாக்கிய பேச்சாளர்களில் மிகச்சிறந்தவர் வாஜ்பாய் தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் பதவி அதிகாரத்தை இழக்கும்போது பலரும் பொறுமையை இழக்கும் நிலையில் பெரும்பாலும் எதிர்க்கட்சி வரிசையிலேயே அரசியல் வாழ்வை கழித்தவரான அட்டல் பிஹாரி வாஜ்பாய் கொள்கைகளை ஒருபோதும் விட்டுகொடுத்தது இல்லை என்றும் எப்போதும் தேசிய நலனை பற்றியே அவர் பேசி வந்ததாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கலாச்சார துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி பிஜேபி தலைவர் திரு

நாளை அட்டல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது ஒருநாள் பயணமாக இன்று ஒடிசா சென்றுள்ள பிரதமர் திரு

புவனேஷ்வர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் புதிய வளாகம் புவனேஷ்வர் இஎஸ்ஐ மருத்துவமனை லலித்கிரி தொல்லியல் அருங்காட்சியகம் உள்ளிட்ட திட்டங்கள் இதில் அடங்கும்

பின்னர் குர்தா பகுதியில் பொதுகூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் ஒடிசாவில் ஊழல் பேய் தலைவிரித்து ஆடுவதாலும் மத்திய அரசின் ஆயுஷ்மன் பாரத் சுகாதார திட்டத்தை ஒடிசா அரசு அமல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் புதுடெல்லியில் இன்று காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் கேப்டன் ஜெய் நாராயண் நிஷாத் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் நாட்டிற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை புரிந்தவர் கேப்டன் ஜெய் நாராயண் நிஷாத் என்றும் பீஹார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் மிகச்சிறப்பானவை என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

அருண்ஜெட்லி கூறியுள்ளார்

நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதான தேசிய நுகர்வோர் தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது நுகர்வோர் புகார்களை உடனுக்குடன் தீர்த்து வைத்தல் என்ற மையக் கருத்து அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த்து

தமிழக முதலமைச்சர்திரு எடப்பாடி

வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதிகபட்ச முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் மேகதாது மற்றும் ஸ்டெர்லைட் விவகாரங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏசு பிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மகிழ்ச்சியின் திருநாளான கிறிஸ்துமஸ் உலகெங்கிலும் கிறிஸ்துவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் கொண்டாடப்படுவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் ஏசு கிறிஸ்துவின் வாழ்விலும் வாக்கிலும் நிறைந்துள்ள அன்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் ஒளியினால் பகைமை மற்றும் வெறுப்புணர்வு என்னும் இருள் நீங்கட்டும் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து மக்களும் ஏசு பிரானின் போதனைகளை பின்பற்றி வளமாக அமைதியாக வாழ வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் மாநில அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

கந்தசாமி உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலரும் புதுவைக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருமான திரு சஞ்சய்தத் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் ரிமோட் கண்ட்ரோலாக செயல்பட்டு மாநில அரசின் திட்டங்களை தடுப்பதால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறுவதே பிரச்னைகளை சமாளிக்க வழி என்றார் கஜா புயல் நிவாரண பணிகளுக்கு புதுவை அரசு கோரிய நிதி குறித்து மத்திய அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புயல் சேதங்களை பார்வையிட பிரதமர் வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சென்னையில் திமுக தலைவர்திரு

க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள் எம்பி எம்எல்ஏ க்கள் மற்றும் மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் பெறுப்பாளர்கள் கூட்டத்தில் மேதாது வில் அணை கட்டுவது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு கர்நாடக தேர்தல் ஆதாயங்களுக்காக தமிழகத்தின் உரிமைகளை பறிப்பதால் தமிழக அரசு மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க அரசியல் ரீதியில் மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது தமிழக அரசின் கஜா புயல் நிவாரண பணிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உதவி வழங்குதல் விவசாய கடன் மற்றும் கல்வி கடன்களை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டம் முடிந்தவுடன் திரு

க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் பதவிக்கு திரு ராகுல்காந்தியின் பெயரை தாம் முன்மொழிந்ததை விரைவிலேயே அனைவரும் ஏற்பார்கள் என்றார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியை குறை கூறும் திரு நரேந்திரமோடி அஇஅதிமுக வுடன் கூட்டணி அமைத்து கொள்ள முயலுவதாகவும் இக்கூட்டணி கொள்கை கூட்டணி தானா என்பதை அறிய தாங்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார்

நரேந்திரமோடி வெளியிட்டுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்